அனைவரும் எப்போதும் முகக் கவசம் அணிய வேண்டும்

கை மற்றும் முகத் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி இன்றைய செய்திகளை தொடங்குகிறோம் தலைப்புச்செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஐரோப்பிய சபையின் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராகப் பங்கேற்கிறார் தமிழகத்தில் ஊரடங்கை மக்கள் மதித்தால் மட்டுமே கொரோனா பரவலை தடுக்க முடியும் என்று முதலமைச்சர் திரு

க ஸ்டாலின் கூறியுள்ளார்

புதுச்சேரியில் கொரோனா உயிரிழப்புகளை தடுப்பதற்கான அரசின் முயற்சிகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார்

நரேந்திர மோடி இன்று ஐரோப்பிய சபையின் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்கிறார் தற்போது ஐரோப்பிய சபைக்கு தலைமை வகிக்கும் போர்ச்சுகல் நாட்டின் பிரதமர் திரு அண்டோனியோ கோஸ்ட்டா இந்தியா ஐரோப்பிய யூனியன் தலைவர்களுக்கு இடையிலான இக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளார்

கொரோனா பெருந்தொற்றை சமாளிப்பதில் ஒத்துழைப்பு அனைவரையும் உள்ளடக்கிய நீடித்த வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் மற்றும் பரஸ்பர அக்கறையுள்ள உலகப் பிரச்சனைகளை விவாதிப்பதற்கான முக்கிய வாய்ப்பாக இக்கூட்டம் அமைகிறது

நரேந்திர மோடி இன்று மகாராஷ்ட்ர முதலமைச்சர் திரு

கொரோனா பிரச்சனையை சமாளிப்பதற்கான மகாராஷ்ட்ர அரசின் சில ஆலோசனைகளை ஏற்று கொண்டதற்காக பிரதமருக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமிழக முதலமைச்சர் திரு

க ஸ்டாலினையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மாநிலத்தின் நிலவரங்கள் குறித்து பேசினார் மருத்துவ வசதிகள் மற்றும் தடுப்பூசி நிலவரங்கள் குறித்தும் பிரதமர் கேட்டறிந்ததாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பிரதமர் நேற்று மணிப்பூர் திரிபுரா மற்றும் சிக்கிம் மாநில முதலமைச்சர்களை இதே போல தொடர்புக் கொண்டு பேசியதும் குறிப்பிடத்தக்கது

வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ஹர்திப் சிங் புரி ரசாயன மற்றும் உரத்துறை இணை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா உள்துறை இணை அமைச்சர் திரு நித்யனந்தா ராய் மற்றும் உயர்நிலை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர்

க ஸ்டாலின் கூறியுள்ளார்

சாலையோர காய்கறி கடைகள் மற்றும் பூக்கடைகளுக்கு அனுமதி உண்டு என்றும் உணவகங்களில் பார்சல் சேவை மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் கொரோனா காலம் கடினமான காலம் தான் என்றாலும் கடக்க முடியாத காலம் அல்ல என்பதால் மக்கள் அச்சங்களை தவிர்த்து கொரோனா தடுப்பு விதிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

இதற்கிடையே தமிழக சட்டமன்றத்தின் தற்காலிக சபாநாயகராக திரு

பிச்சாண்டி நியமிக்கப்பட்டுள்ளார்

இதன்படி கொரோனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட கொரோனா பாசிட்டிவ் சான்றிதழ் தேவையில்லை என்றும் நோயாளி வேறு ஒரு நகரத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் ஆக்சிஜன் உள்ளிட்ட சிகிச்சைகளை மறுக்கக் கூடாது என்றும் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது